நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்கள் விரைவில் நாடு திரும்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக புதுச்சோி ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது

நரேந்திர மோடி தொிவித்துள்ளார்

அப்போது பேசிய அவர் இந்தியாவும் வங்க தேசமும் தாங்கள் முன்னேற்றம் அடைவதன்மூலம் உலகமும் முன்னேறுவதை காண விரும்புவதாக தொிவித்தாா் கொரோனா நோய்த்தொற்று நெருக்கடியின்போது இரு நாடுகளும் தங்களது திறமைகளை நிரூபித்துள்ளதாக கூறிய அவர் இந்த தோய்த்தொற்றை எதிர்த்துப் போராடுவதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக தொிவித்தார் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசியை வங்கதேச மக்களுக்கு வழங்குவதை தனது கடமையாக இந்தியா கருதுவதாகவும் தொிவித்தார்

கோயிலின் வருடாந்திர பூஜைகளின்போதும் மற்றும் புயல் சூறாவளி போன்ற இயற்கை பேரிடர் காலங்களிலும் மக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு ஏற்ற வகையில் இந்த மண்டபம் அமைக்கப்படவுள்ளது அதன் பின்னர் துங்கிப்பராவிலுள்ள பங்கபந்து ஷேக் முஜிபூர் ரஹ்மானின் நினைவிடத்தில் பிரதமர் அஞ்சலி செலுத்தினார் முஜிபூர் ரஹமானின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் முதல் வெளிநாட்டுத்தலைவராக பிரதமர் உள்ளார் இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் அந்நாட்டுப் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவும் உடனிருந்தார் இதற்கிடையே பிரதமாின் வங்க தேச பயணம் குறித்து அந்நாட்டு ஊடகங்களில் சிறப்பான வகையில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன தொலைக்காட்சி சேனல்கள் தினசாி செய்தித்தாள்கள் மற்றும் சமூக ஊடகங்களிலும் பிரதமாின் வருகை குறித்த செய்திகள் அதிக அளவில் வெளியிடப்பட்டுள்ளன டாக்கா மற்றும் பிற முக்கிய நகரங்களிலிருந்து வெளியிடப்படும் முன்னணி ஆங்கில செய்திததாள்களும் பிரதமர் திரு

குடியரசு தலைவர் லேசான உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று டெல்லியிலுள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் உடல் நிலை சீராக இருப்பதாக ராணுவ மருத்துவமனை தொிவித்துள்ளது அவருக்க வழக்கமான பாிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குடியரசு தலைவாின் உடல் நிலை குறித்தும் அவருக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் அவரது மகனிடம் பிரதமர் திரு

பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ராணுவ மருத்துவமனைக்கு நோில் சென்று குடியரசு தலைவாின் உடல் நலம் குறித்து கேட்டறிந்தார் வெளியிட்டுள்ள இதற்கிடையே ராணுவ மருத்துவமனை செய்திக்குறிப்பில் குடியரசு தலைவாின் உடல் நிலை சீராக இருப்பதாகவும் மேல் சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்ற பாிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது

முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கல்வியாளருமான நூகலா நரோத்தம் ரெட்டியின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர் சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் இடையூறுகள் தமக்கு வருத்தத்தை ஏற்படுத்துவதாக தொிவித்தார்

தாய்மொழியின் முக்கியத்துவம் குறித்து இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு வெங்கையா நாயுடு தம்மை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நாம் என்ன பேசுகிறோம் என்பது தொியவேண்டியது அவசியம் என்றும் அதற்காகவே கூடுமானவரை தங்களது தாய்மொழியில் பேசுவதற்கு உறுப்பினர்கள் முயற்சி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்

புதுடெல்லியில் நடைபெற்ற பொருளாதாரம் தொடர்பான மாநாட்டில் கலந்துகொண்டு பேசிய அவர் இதுவரை இந்த தடுப்பூசி செலுத்திக்கொண்டவர்களுக்கு பொிய அளவில் பக்கவிளைவுகள் ஏதும ஏற்படவில்லை என்றும் ஆகவே பொதுமக்கள் எவ்வித தயக்கமும் இன்றி தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்வரவேண்டும் என்றும் கேடடுக்கொண்டார்

இதற்கிடையே புதுடெல்லியில் செயல்படும் கொரோனா தடுப்பூசி போடும் மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட டாக்டா ஹர்ஷவர்தன் தடுப்பூசி செலுத்திக்கொள்ள வந்தவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் கருததுக்களை கேட்டறிந்தார் புதுச்சோி துணைநிலை ஆளுநர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிப்பதற்காக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் மற்றும் அவாின் ஆலோசகர் டாக்டர் ஏ பி மகேஸ்வாி மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக கைப்பற்றப்பட்ட அனைத்து படகுகளும் நேற்று விடுவிக்கப்பட்டதாக துணை நிலை ஆளுநர் செயலகம் தொிவித்துள்ளது

இதற்காக துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் வெளியுறவு அமைச்சகத்திற்கு நன்றி தொிவித்துக்கொண்டுள்ளார்

மக்கள் நீண்ட வாிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர் வாக்குச்சாவடிகளில் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றும் வகையில் விாிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு

மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்குப் போதிய அளவு கொரோனா தடுப்பூசி வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தொிவித்துள்ளார் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்கள் விரைவில் நாடு திரும்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக புதுச்சோி துணைநிலை ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது